நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஸ்ரீபத் நாயக் இன்று தொடங்கி வைத்தாா்

வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னையில் நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் வேளாண்மை கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்புமிக்க பணியாற்றிய டாக்டர் பாலா ளஹேப் விக்கே பாட்டலின் தன் வரலாற்று நூலினை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் வெளியிட்டாா் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதம் விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தாா் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் இதற்கு பெரிதும் பயன்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பாலா சாஹேப் விக்கே பாட்டீல் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டற்காக பாடுபட்டவர் என்று அவர் புகழாரம் சூட்டினார் சிறந்த நோக்கத்திற்கான ஒருவரின் அர்ப்பணிப்புமிக்க வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த தன் வரவாற்று நூல் எழுதப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் பல ஆண்டுகள் விக்கே பாட்டீல் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார்

இந்த கல்விக் கழகம் கிராமப்புற மக்களுக்கு உலகத் தரத்திலாள கல்வி வழங்குவதையும் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தலையும் நோக்கமாகக் கொண்டது தற்போது இந்த கல்விக் கழகம் மாணவர்களின் கமூக பொருளாதார கலாச்சார உடல் மற்றும் மன ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை செய்து வருகிறது மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிமலா சீதாராமனின் அறிவிப்புகள் நுகர்வோர் செலவையும் உணர்வையும் ஊக்குவிக்கும் என்றும் மூலதன செலவை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சரின் அறிவிப்புகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் நமது பொருளாதாரத்தின் தேவைக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஆயுஷ் திட்டத்தின்கீழ் சென்னை மண்டலத்திற்கான மூலிகை மருந்துகள் களஞ்சியத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்ச் ஸ்ரீபத் நாயக் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தாா் சென்னையில் உள்ள தேசிய சித்தமருத்துவ நிறுவனத்தின் தலைமையில் தென்மண்டலத்தில் தயாரிக்கப்பட்ட மூலிகை மருந்து பொருட்களை பாதுகாக்கவும் ஆவணம் செய்யவும் இந்த களஞ்சியம் தொடங்கப்பட்டுள்ளது மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மெகராஜ் வலியுறுத்தியுள்ளார்

சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குமரி கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவா்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்ல வேண்டாமென சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவுசாயம்மாளின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கிணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் முதலமைச்சின் தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த தவுசாயம்மாளின் இறதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சியினரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி முதலமைச்சருக்கு ஆறுதல் கூறினர் தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்ற விவகாரத்தில் இரண்டாவது முறையாக அறைப்பிய நோட்டீசுக்கு தனி நீதிபதி விதித்த இடைக்கால தடையை நிறுத்திவைக்க சென்னை உயா்நீதிமன்ற முதன்மை அமர்வு மறுத்துவிட்டது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி இத திரு ஏபி சாஹி நீதிபதி திரு செந்தில்குமாா் ராமமூா்த்தி அமா்வில் இன்று விசாரணைக்கு வந்தது

வடகிழக்கு பருவமழையின் போது பேரிடர் ஏற்பட்டால் தற்காத்துக்கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நெல்லை மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றகு